விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது

விளம்பில் உள்ளது

மாநிலத்தில் மழை குறைந்து வெள்ள நீர் வடிந்து வருகிறது இருப்பினும் சில இடங்களில் வெள்ள நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மத்திய அமைச்சரவைச் செயலர் திரு பி கே சின்ஹா தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தின் கேரள மாநில அரசின் தலைமைச் செயலர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டார்

இதனிடையே நிவாரணப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி மற்றும் சுங்க வரியிலிருந்து மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொற்று நோய் பரவவில்லை என்று மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தில் தொடர்ந்து மத்திய அரசு கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான விதிமுறைகளை ஆயுள் காப்பீட்டுக் கழகம் தளர்த்தியுள்ளது இந்தியா சீனா இடையிலான உறவுகள் உலகில் ஸ்திரத் தன்மையை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இருநாடுகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை சிறந்த முறையில் கையாளுவதுடன் எல்லையில் அமைதியை பராமரிக்க முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன என்று அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையே அனைத்துத் துறைகளிலும் உயர்மட்ட தொடர்பு உத்வேகம் பெற்று வருவதை பிரதமர் வரவேற்றுள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் அஸ்தி அடங்கிய கலசங்களை மாநில பிஜேபி பிரதமர் தலைவர்களிடம் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஆகியோர் புதுதில்லி பிஜேபி அலுவலகத்தில் இன்று ஒப்படைக்கின்றனர் அனைத்து மாநிலங்களின் பிஜேபி தலைவர்கள் இந்த கலசங்களை பெற்றுக் கொள்கின்றனர் மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் வாஜ்பேயின் அஸ்தி அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பொது மக்களின் அஞ்சலிக்குப் பின்னர் கங்கை நதி உட்பட பல்வேறு நதிகளில் கரைக்கப்படுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய தலைநகரான நயா ராய்ப்பூர் பெயரை அடல் நகர் என்று மாற்ற அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது நேற்று நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ரமன்சிங் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவைப் போற்றும் வகையில் இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுவதாகத் தெரிவித்தார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து இந்த நவீள நகரம் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் பீஹார் மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் ஜம்மு கஷ்மீருக்கு மாற்றப்பட்டுள்ளார் முத்த பிஜேபி தலைவர் திரு வால்ஜி டாண்டன் பீஹார் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹரியானா மாநில ஆளுநர் திரு கப்தான்சிங் சோலங்கிக்கு திரிபுரா மாநில ஆளுநர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்திற்கு திரு சத்யதேவ் நாராயண் ஆரியா ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய ஆளுநராக பேபி ராணி மௌரியா நியமிக்கப்பட்டுள்ளார் மேகாலயா துகேபோல சிக்கிம் மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்த திரு கங்கா பிரசாத் மாற்றப்பட்டுள்ளார் திரிபுரா ஆளுநர் திரு தத்தகட்டா ராய் மேகாலயா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் குடியரசு தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகிறது இறைவனின் கட்டளைக்கு மனிதன் கீழ்ப்படிதலை வலியுறுத்துவதும் உச்சுபட்ச தியாகத்தை கொண்டாடுவதமே பக்ரீத் திருநாளின் நோக்கமாகும் இந்நாளில் இஸ்லாமியர்கள் சிறப்புத் தொழுகைகளை நடத்தி தியாகத்தின் பெருமையை உலகுக்கு பறை சாற்றுவதுடன் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை வலியுறத்தும் அன்பை பரிமாறிக் கொள்கிறார்கள் பன்ரீத் பண்டிகையை ஒட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர்

இதற்கு மேல் பயிற்றுவிக்கப்படும் புத்தகங்களை பறிமுதல் செய்யப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் சேதமடைந்த கரையை சீரமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் சீரமைப்புப் பணிகளை ஆய்வு செய்த அவர் அளக்குடி என்ற இடத்தில் ஏற்பட்டுள்ள உடைப்பு கருங்கல் பாறைகளைக் கொண்டு சீரமைத்து வருவதாகத் தெரிவித்தார் ஆற்றுப் படுகையில் குடியிருப்போருக்கு மேடான இடங்களில் நிரந்தரமாக குடியிருப்புகள் கட்டித்தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் விவசாயத்தையே அதிகம் நம்பியுள்ள தர்மபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இந்தத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளது பிரதமரின் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது என்று கோனங்கி நாயக்கனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வெங்கடேசன் கூறுகிறார்

ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த ராக்கெட் தாக்குதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கேரளாவுக்கு நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை திட்டம் தொடர்பான வழிவகைகள் குறித்து அறிந்து கொள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார்

இதே பிரிவில் அபிஷேக் வர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார்

செபக் தக்ரா என்னும் உதைப்பந்து போட்டியில் இந்திய ஆடவர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது